உயர்த்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

தற்போது வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது

அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது

இனி விரிவான செய்திகள் இந்தியாவை ஐந்து ட்டிரில்லியன் டாலர் அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிமிக்க நாடாக உயர்த்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் அசோசெம் அமைப்பின் நூற்றாண்டு விழாவில் பேசிய அவர் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் மூலம் வலுவான நிலையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாகக் கூறினார் அரசின் திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பதன் மூலம் அழிவின் பாதையிலிருந்து இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்றும் சாத்தியக்கூறுமிக்க எண்ணத்துடன் நெறிமுறைகளைப் பின்பற்றி வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தெலங்கனா மாநிலம் செகந்த்ராபாத்தில் உள்ள ராஷ்ட்ரபதி பவன் செல்கிறார் அங்கிருந்தவாறே அவர் அலுவல்களை கவனிக்க இருப்பதாக குடியரசத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது இந்திய செஞ்சிலுவைச் சங்க செயலி தொடக்க விழா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார்

பேரவை நடவடிக்கைகள் சுமுகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்படவேண்டியதன் அவசியத்தை மக்களவை தலைவர் திரு ஒம் பிர்வா வலியுறுத்தி உள்ளார் டேராடுனில் நடைபெற்ற பேரவைத் தலைவர்கள் மாநாட்டில் நேற்று அவர் நிறைவு உரையாற்றினார் அரசியல் கட்சிகளோடு ஆலோசனை நடத்திய பின்னர் இந்த நெறிமுறைகள் வகுக்கப்படவேண்டும் என்று அவர் கூறினார் பேரவை நடவடிக்கைகளின்போது கேள்வி நேரம் முடிந்தவுடன் மக்கள் பிரச்சனைகளை எழுப்புவதற்காக உறப்பினர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு ஒம் பிர்லா கேட்டுக்கொண்டார் மகாத்மாகாந்தியின் கொள்ககைகளை போர்ச்சுக்கல் நாட்டில் பரப்புவதற்கு சிறப்பு காந்தி விருதை அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது

ஆண்டுதோறும் காந்தியடிகளின் சிறப்புகளை பரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவா் கூறினார் காந்தியடிகளின் நினைவை போற்றும் வகையில் அவர் பிராணிகள் மீது காட்டிய அளவு கடந்த அன்பை எடுத்துக்காட்டும் விதமாக அடுத்த ஆண்டு முழுவதும் சிறப்பு விருதுகள் வழங்கப்படும் என்று கூறினார் இந்த விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் மகாத்மாகாந்தியின் கனவு நனவாக அமைதியான சமத்துவம் வாய்ந்த வன்முறையற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் சுற்றுச்சூழலுக்கு பாதகமற்ற சண்டை சச்சரவுகள் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும் கடமை உலகில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ளது என்பதை காந்தியடிகள் உணா்த்தியுள்ளதாக அவா் கூறினாா் விழாவில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி வரும் காலங்களில் காந்தியடிகளின் நினைவுகளை பின்பற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டுமென்று வலியுறுத்தினார் தெலங்கானா உயா்நீதிமனறத்தின் முன்னாள் நீதிபதி திரு சி வி ராமுலு அம்மாநிலத்தின் வோக் ஆயுக்தா தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அம்மாநில ஆளுநர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார் முன்னாள் சட்டத்துறை செயலர் திரு வி நிரஞ்சன்ராவ் துணைத்தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் நீதிபதி திரு ஜி சந்திரய்யா அம்மாநிலத்தின் மனித உரிமை ஆணையத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்

அடுத்த ஆண்டு ஜம்மு கஷ்மீரில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் உச்சிமாநாட்டின் மூலம் மாநிலத்தில் பெருவாரியான தொழில்களைத் தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில தலைமைச் செயலாளர் திரு பி வி ஆர் சுப்ரமணியம் தெரிவித்துள்ளார் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வாழும் முதலீட்டாளா்கள் இதன்மூலம் மிகுந்த பயன்பெறுவாா்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் தொழில் தொடங்குவதற்கு யாரும் அச்சுப்படத் தேவையில்லை என்றும் பாதுகாப்பான சூழல் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பினாக்கா ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்துள்ளது ஒடிசாவின் சந்திப்பூரில் உள்ள ஆய்வு தளத்தில் இச்சோதனை நடைபெற்றதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது

நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஐந்து தொகுதிகளில் பிற்பகல் மூன்று மணி வரையும் நடைபெறும் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு வினய்குமார் சௌவ்பே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

ஐந்து கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் திங்கட்கிழமை எண்ணப்படுகின்றன

தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது

வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி மேற்கொள்ளப்படும்

அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் இதற்கான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது நிர்வாக வசதிகளுக்காக இந்த இரு யூனியன் பிரதேசங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார்

ஊரக பகுதிகளில் வாழும் மக்கள் பயன்பெறுவதற்கு ஏற்றவாறு சுத்தமான எரிபொருள் கிடைப்பதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது ஐந்து கோடி குடும்பங்களுக்கு சமையல் எரிவாயு வழங்கும் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் எட்டு கோடி புதிய இணைப்புகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது அல்கொய்தா ஜெய்ஷ் இ முகமது உள்ளிட்ட அனைத்து தீவிரவாத இயக்கங்களுக்கும் எதிராக இணைந்து செயல்படுவது என இந்தியாவும் அமெரிக்காவும் முடிவு செய்துள்ளன வாஷிங்டனில் நடைபெற்ற பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நிலையிலான இருதரப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது மும்பை மற்றும் பத்தான்கோட் தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கவும் இருநாடுகளும் கேட்டுக் கொண்டுள்ளன ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கும் நடவடிக்கை உள்ளிட்ட தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு ஐ நா வில் அமெரிக்கா அளித்த ஆதரவுக்கு இந்தியா நன்றி தெரிவித்துள்ளது தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவில் கொண்டுவரப்பட்டுள்ள சட்டங்களை வரவேற்பதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது வாஷிங்டன்னில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் ஆகியோர் கலந்துகொண்டனர்

முத்தரப்பு ஜுனியர் மகளிர் கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஸ்வீடனிடம் தோல்வி அடைந்தது